திருநரேந்திரமோடிபிரச்சாரபேரணிகளில் உரையாற்றுகிறார்

எல்லைப்பகுதிக்குவிரைந்துகெல்ல முடியும் என்றுமத்தியஅமைச்சர் திருநிதின் கட்கரிகூறியுள்ளார்

இவர்களுக்குதேவையானஅடிப்படைவசதிகள் செய்துதரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மழையால் பாதிக்கப்படாதமாவட்டங்களைச் சேர்ந்தபணியாளர்களைவரவழைத்துமின் புயல் விநியோகம் மற்றும் சாலைசீரமைப்புப் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

புயல் மழைகாரணமாகமுகாம்களில் தங்கவைக்கப்பட்டிருப்போருக்கு இயல்பு நிலைதிருப்பும் வரைடனவு உடை படுக்கை மருத்துவம் போன்றவசதிகள் குறையில்லாமல் செய்துதரப்படவேண்டும் என்றுஅவர் இன்றுவெளியிட்டஅறிக்கையில் கோரியுள்ளார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்டுள்ளமக்களைபாதுகாப்பான இடங்களில் தங்கவைப்பதற்கும் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் மாநிலஅரசுஉடனடியாகஏற்பாடுசெய்யவேண்டுமென்று இந்தியகம்யுளிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திரு இரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியகம்யுளிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரகஅலுவல்களுக்குஉதவியாகநிவாரணப் பணிகளில் ஈடுபடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஅம்பிகாபூர் பகுதியில் தேர்தல் பேரணியில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராஜ்பப்பர் திருநவ்ஜோத்சிய் சித்து பகுஜன் சமாஜ் கட்சிதலைவர் செல்விமாயாவதி ஆகியோரும் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கின்றனர்

மத்தியபிரதேசமாநிலம் மகாகௌஷல் சம்பல் பகுதிகளில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதேர்தல் பேரணிகளில் உரையாற்றுகிறார் கா்கில் பகுதியில் அமைக்கப்படும் கரங்கப்பாதைகள் மூலம் ராணுவத்தினா் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதிக்குவிரைந்துசெல்ல முடியும் என்றுமத்தியஅமைச்சர் திருநிதின் கட்கரிகூறியுள்ளார் மும்பையில் நேற்றுநடைபெற்ற புதிய இந்தியாவின் சிந்தனைஎன்றநிகழ்ச்சியில் உரையாற்றியஅவர் மானசரோவருக்குசெல்லசாலைஅமைக்கப்பட்டுவருவதாகவும் இது வரும் ஜனவரிமாதம் திறக்கப்படும் என்றும் கூறினார்

மும்பையிலிருந்து வாரணாசிக்குவரும் ஜனவரிமாதத்திலிருந்துவிமானபோக்குவரத்துதொடங்கும் என்றுகுறிப்பிட்டஅவர் இதில் செல்லும் பக்தர்கள் பிரயாக் நகருக்குநிவழிபோக்குவரத்து மூலம் செல்ல முடியும் என்றார் நேபாளத்துக்குஏற்றுமதிசெய்யப்படும் அனைத்துபொருட்களையும் நீர்வழி மூலம் அனுப்ப முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தானுக்கு இரண்டுநாள் பயணமாகதேர்தல் ஆணையக்குழு இன்றுஉதயப்பூர் சென்றது தலைமைதேர்தல் ஆணையர் திரு ஆ பிராவத் தேர்தல் ஆணையர்கள் திருசுனில் அரோரா திருஅசோக் லவாசா ஆகியோர் இந்தகுழுவில் இடம்பெற்றுள்ளனர் ஜோத்பூர் கோட்டா உதய்ப்பூர் மண்டலங்களில் உள்ளமாவட்டதேர்தல் அதிகாரிகள் மற்றும் உயர்நிலைஅலுவல்களைசந்தித்துஅடுத்தமாதம் ஏழாம் தேதிநடைபெறவுள்ளதேர்தலுக்கானதயாரிப்பு பணிகள் குறித்துபேசவுள்ளனர் இந்தகுழுவினர் இன்றுமாலைஜெய்ப்பூர் செல்லவுள்ளனர்

இன்றுதேசியபத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி மத்தியதகவல் ஒாலிபரப்புத்துறைஅமைச்சள் கலோனல் ராஜ்ய வர்தன் சிங் ரத்தோர் அனைத்துபத்திகையாாள்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் தேசநிர்மாணத்துக்குபொறுப்பும் தொலைநோக்குபார்வையும் கொண்டஉளடகம் முக்கியமானதுஎன்றுஅவர் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் அச்சுஊடகத்தில் நெறிமுறைகளையும் உயர் தரங்களையும் பராமரிக்கஉறுதிபூண்டுள்ள இந்தியபத்திரிகையாளர் கவுன்சிலுக்கும் திருரத்தோர் பாராட்டுதெரிவித்துள்ளார் கட்டிடங்கள் கல்விநிறுவனங்கள் மருத்துவமனைகள் கட்டுவதற்குசுற்றுச்சூழல் அனுமதிவழங்குவதற்கானஅதிகாரத்தைஉள்ளாட்சிஅமைப்புகளுக்குமத்தியஅரசுஅளித்துள்ளது

தொழிற்கூடங்கள் கல்விநிறுவனங்கள் மருத்துவமனைகள் தங்கும் விடுதிகள் போன்றவற்றின் சுற்றுச்சூழல் நிலைமைஉறுதிசெய்யும் அதிகாரமும் உள்ளாட்சிஅமைப்புகளுக்குஅளிக்கப்பட்டிருப்பதாகமத்தியசுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டஅறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது இயற்கையானவடிகால் தண்ணீர் பாதுகாப்பு மழைநீர் சேகரிப்பு கழிவுப் பொருட்கள் நிர்வாகம் போன்றவைகற்றுச்சூழல் நிலைமைகள் எனஅந்தஅறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்தநிகழ்வுக்குமக்கள் கருத்துக்களைநரேந்திரமோடிமொபைல் செயலியில் பகிா்ந்துகொள்ளுமாறுகேட்டுக் கொண்டுள்ளார்